மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் நிதி ஆயோக் அமைப்பும் இணைந்து இந்த மாபெரும் செயற்கை நுண்ணறிவு காணொளி காட்சி உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த சர்வதேச உச்சி மாநாட்டில் சமூக பரிமாற்ற வளர்ச்சி மற்றும் சுகாதாரம் விவசாயம் கல்வி மற்றும் பிற துறைகளின் மேம்பாட்டிற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது ஆராய்ச்சி செயற்கை நுண்ணறிவு கொள்கை மற்றும் கண்டுபிடிப்பில் சிறந்த வல்லுனர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டில் உரை நிகழ்த்த மிகவும் ஆர்வமாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவில் ஆர்வம் உள்ள சர்வதேச தொழில் நுட்ப வல்லுனர்களை இந்த மாநாடு ஒன்று திரட்டும் என்றும் அவர் கூறி உள்ளார்

காணொளி காட்சி வாயிலாக நடந்த இந்த ஜிஎஸ்டி ஆலோசனைக் கூட்டத்தில் நிதி துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதி அமைச்சர்கள் கலந்து கொண்டனர்

பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரே நாடு ஒரே சந்தை இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாகவும் விவசாய மறுமலர்ச்சி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவது ஆகிய அடிப்படையிலேயே பட்டுள்ளதாகவும் கூறினார் இந்த நடவடிக்கைக்குப் பிறகு விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அவர்களே விலை நிர்ணயிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இடைத் தரகர்களுக்கு இடமில்லை என்றும் அவர் உறுதிப்பட தெரிவித்தார்

இது சர்வதேச அளவை விட மிகக் குறைவாகும்

மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியுள்ளார்

அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பாஸ்கர் திரு வையாபுரி மணிகண்டன் மற்றும் திரு அசனா ஆகியோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இதை அடுத்து வஃக்பு வாரிய அமைச்சர் திரு எம்ஜஎச்எப் ஷாஜகான் அவர்களிடம் பேச்சு வார்த்தை நடத்தினார் அவரின் கோரிக்கை குறித்து ஆவண செய்வதாக அமைச்சர் கூறியதைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர் தொடர்ந்து அவர்கள் துணை நிலை ஆளுநர் மாளிகைக்குச் சென்று டாக்டர் கிரண்பேடியை சந்தித்து வஃக்பு வாரியத்திற்கு நிர்வாகிகளை நியமிக்க அரசுக்கு உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்தனர்

ஏனாம் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக நடைபெற்ற ஜேஇஇ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது

மேலும் மாணவர் ராஜேஷ் விஞ்ஞானியாக வரவேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார்

பொறியியல் கலந்தாய்வு தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்காக சிறப்பு பிரிவு கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணை நாளை வழங்கப்பட உள்ளது

அண்ணால் காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான வைஷ்ணவ ஜனதோ பாடலுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம்